நாடாளுமன்றத்தில் குடியரசுத்தலைவரின் உரைக்குநன்றிதெரிவிக்கும் தீாமானத்தின் மீதானவிவாதம் தொடங்கியுள்ளது

ராஜஸ்தான் அரகஉத்தரவிட்டுள்ளது இந்தோனேஷியாவின் கிழக்குப் பகுதியில் இன்றுசக்திமிக்கநிலநடுக்கம் ஏற்பட்டது இருப்பினும் சுனாமிஅச்சுறுத்தல் இல்லை உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டியின் இன்றையஆட்டத்தில் பங்களாதேஷ் அப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன

சஞ்சீவ் கன்னா திரு

இந்தவிசாரணையின் போது இதேபோன்றமரணங்கள் உத்தரப்பிரதேசத்தில் முன்பு ஏற்பட்டிருப்பதாகவழக்கறிஞர்களில் ஒருவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதனைகுறித்துக்கொண்டநீதிமன்றம் மாநிலஅரசுபதிலளிக்கஉத்தரவிட்டது

இதற்கிடையே மூளைக்காய்ச்சல் நோயால் ஏராளமானகுழந்தைகள் உயிரிழந்ததைஅடுத்து பீகாரில் ஊட்டச்சத்துகுறித்தவிழிப்புணா்வு பிரச்சாரம் பெருமளவில் மேற்கொள்ளப்படஉள்ளது நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நிகழ்த்தியடரைக்குநன்றிதெரிவிக்கும் தீர்மானத்தின்மீது இன்றுமக்களவையில் விவாதம் தொடங்கியது மத்தியஅமைச்சர் திரு பிரதாப் சந்திரசாரங்கிவிவாதத்தைதொடங்கிவைத்தஉரையாற்றிவருகிறார் மாநிலங்களவையில் பிஜேபி செயல் தலைவர் திரு

வேளாண்மையில் பருவநிலைமாற்றத்தின் எதிர் விளைவுகளின் அளவு பற்றிமத்திய அரசுபல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது நாட்டின் பல்வேறுபகுதிகளில் உள்ள இந்தியவேளாண் ஆராய்ச்சிகழகத்தின் நிறுவனங்கள் மூலம் வேளாண் மற்றும் அதுசா்ந்ததுறைகள் வழியாக இந்தஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்தபதிலில் வேளாண்துறைஅமைச்சள் திரு நரேந்திரசிங் தோமர் இதனைதெரிவித்தார்

விழாக்காலங்கள் சிறப்பு நிகழ்வுகள் அதிகஎண்ணிக்கையில் பயணம் செய்யும் காலம் ஆகியவற்றில் பயணிகளின் நெரிசலைதவிர்க்க இந்தியரயில்வேசிறப்பு ரயில் வண்டிகளை இயக்கிவருகிறது

ரயில்வேதுறைஅமைச்சா் திரு பியூஷ் கோயல் மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்தபதிலில் இதனைதெரிவித்துள்ளார்

தற்போதுஉடல்கள் மீட்கப்பட்டபகுதியில் இருந்துமலையேற்றத்திற்கானசாதனங்களையும் மீட்புக் குழுவினர் கண்டெடுத்துள்ளனர்

இந்தசம்பவம் நடந்தபோதுஏராளமானோர் பந்தலில் சிக்கியதால் மூச்சுத் திணறிஅல்லதமின்கசிவு காரணமாகஉயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றுமாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது

இந்தியரிச்வ் வங்கியின் துணைகவர்னா் திரு விரால் ஆச்சார்யாதமதுபதவிக்காலம் முடிவதற்கு ஆறு மாதங்களுக்குமுன்பாகவேராஜினாமாசெய்துள்ளார் இவர் நிதிக்கொள்கைபிரிவுக்குபொறுப்பு வகித்துவந்தார்

ஜம்மு கஷ்மீரில் உள்ள வைஷ்ணவதேவிஆவயத்தில் அடுத்தஆண்டுசெப்டம்பருக்குள் பேரிடர் மீட்புப்படைஅமைக்கப்படும் என்று இக்கோயிலின் தலைமை செயல் அதிகாிதிரு சிம்ரன்தீப் சிங் தெரிவித்துள்ளார் இதற்காககோயில் ஊழியர்களுக்கு பஞ்சாபில் உள்ளதேசியபேரிடர் மீட்புப்படைதலைமயகத்தில் பயிற்சிஏற்கனவேதொடங்கப்பட்டுள்ளதுஎன்றும் அவர் கூறினார்

இந்தோனேஷியாவின் கிழக்குப் பகுதியில் இன்றுசக்திவாய்ந்தநிலநடுக்கம் ஏற்பட்டது

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டிகுறித்தசெய்திகள்

இந்தப்போட்டியின் நேர்முகவர்ணளைய அகில இந்தியவானொலியின் டி டி எக் இந்திமற்றும் கூடுதல் அலைவரிசைகளில் பிற்பகல் இரண்டரைமணியிலிருந்தகேட்கலாம் அண்மையில் இங்கிலாந்துஅணியை இலங்கைஅணிதோற்கடித்ததள் மூலம் பங்களாதேஷ் அணிசற்றுஆறுதல் அடைந்தது

இதுவரைஒருபோட்டியிலும் ஆப்கானிஸ்தான் அணிவெற்றிபெறவில்லை